செல்கிறார்

பகுதியில் பாதிப்பு கடுமையாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது

உலகத்தலைவர்கள் வரவேற்றுள்ளனர்

பிரெஞ்ச் ஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது

பிரதமர் இன்றிரவு ரியாத் சென்றடைவார் தலைநகர் ரியாத்தில் நடைபெறவுள்ள எதிர்கால முதலீட்டு திட்டம் குறித்த கூட்டத்தில் அவர் பங்கேற்று உரையாடவுள்ளார் இதன்மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவு மேலும் வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொருளாதாரத்தை கருத்தில்கொண்டு இக்கூட்டத்திற்கு அந்நாடு ஏற்பாடு செய்துள்ளது

இளவரசர் சல்மானின் அழைப்பை ஏற்று சவுதி அரேபியா செல்லும் பிரதமர் அவருடன் இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார் பிரதமரை கவுரவித்து இளவரசர் விருந்தளிக்கிறார் பிரதமர் சவுதி அரேபியாவுக்கு செல்வது இது இரண்டாவது முறையாகும் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் திரு டி எஸ் திருமூர்த்தி மகாராஷ்டிராவில் ராய்காட் என்ற இடத்தில் அமையவுள்ள மிகப்பெரிய மேற்கு கடற்கரை எண்ணெய் சுத்திகரிப்பு திட்டம் பிரதமரின் பயணத்தின்போது இறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார் ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் எல்லைக்கோட்டுப் பகுதியில் ராணுவ வீரர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினார் அங்கு ராணுவ வீரர்களுடன் உரையாடிய அவர் அவர்களது மகத்தான சேவைக்கு நாட்டு மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக்கொண்டார் சாத்தியமில்லை என்று கருதக்கூடிய பல முடிவுகளை மத்திய இதுவரை ராணுவத்தினர்தான் உதவினார்கள் என்று அவர் கூறினார் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்ய ராணுவத்தினர் காட்டி வந்துள்ள வீரத்தையும் மன உறுதியையும் அவர் சுட்டிக்காட்டினார் அதற்கென இந்திய மக்களின் சார்பில் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறினார் புத்தில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்திற்கு மக்களின் வருகை அதிகரித்திருப்பது மக்களிடையே ஆயுதப்படையினரின் பங்களிப்புக்கான மரியாதை உயர்ந்திருப்பதையே காட்டுகிறது என்று பிரதமர் கூறினார் பாாதுகாப்பு படைகளை வலுப்படுத்தி நவீனமயமாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை பிரதமர் பட்டியலிட்டார் ராணுவ வீரர்களின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக பிரதமர் தெரிவித்தார் பின்னர் பதான்கோட் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் அங்கு விமானப்படை வீரர்களுடன் உரையாடினார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கைய்யா நாயுடு முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி ஆகியோரை சந்தித்து தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டார் இந்த மூன்று தலைவர்களுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை பிரதமர் தமது டுவிட்டரில் வெளியிட்டுள்ளார் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைப்பதில் பிஜேபி கூட்டணி கட்சியான சிவசேனா சம பாதி பங்கு கேட்டு வலியுறுத்தி வருகிறது காபந்து முதலமைச்சராக உள்ள திரு தேவேந்திர பட்னாவிஸ் பிஜேபிதான் தனி பெரிய கட்சியாக வந்துள்ளது என்றும் பிஜேபி தலைமையிலான கூட்டணி நிலையான அரசை வழங்க முடியும் என்றும் கூறியுள்ளார் மும்பையில் நேற்று தீபாவளி கூட்டத்தில் தொண்டர்களிடையே அவர் பேசினார் தீபவாளி முடிந்தவுடன் பிஜேபி சுட்டமன்ற கட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் அதனையடுத்து விரைவில் புதிய அரசு பதவியேற்கும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதியில் கட்சி சிறப்பாக செயல்படாததற்கு கட்சியில் உள்ள புரட்சியாளர்கள் காணரம் என்றும் மகாராஷ்டரா மாநில பிஜேபி தலைவர் திரு சந்திரகாந்த் பட்டேல் கூறியுள்ளார் பாதுகாப்பு ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த லடாக் பகுதியை முன்மாதிரி யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கு மத்திய அரசு முக்கிய கவனம் செலுத்துகிறது இந்தப் பகுதியில் வருவாயை பெருக்கவும் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இன்னும் இரண்டு நாட்களில் லடாக் யூனியன் பிரதேசமாக அறிவிக்கப்படவுள்ள நிலையில் அந்தப் பகுதிக்கான சிறந்த எதிர்காலத்திற்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சியாச்சின் அடிப்படை முகாம் போன்றவற்றை சுற்றுவாவுக்கு திறந்துவிடுவதன் மூவம் லடாக்கின் ஊரகப் பொருளாதாரம் முன்னேறும் என்றும் அவர் கூறினார் அரபிக்கடலில் மையம் கொண்டுள்ள கியார் புயல் அதிவேக புயலாக மாறக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இதன் காரணமாக கிழக்கு மத்திய அரபிக்கடல் பகுதிக்கு நாளை வரையும்

ஐ எஸ் ஐ எஸ் தீவிரவாத அமைப்பு தலைவர் அபு பக்கர் அல் பாக்தாதி சிரியாவின் வடமேற்கு பகுதியில் அமெரிக்க ராணுவத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கையின்போது கொல்லப்பட்டார் அதிபர் மாளிகையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அதிபர் டொனால்டு டிரம்ப் இதனை அறிவித்தார் சனிக்கிழமை நடைபெற்ற அமெரிக்க சிறப்பு படையினர் தாக்குதலின்போது பாக்தாதி தனது தற்கொலை மேல் அங்கியை வெடிக்கச் செய்து உயிரிழந்தார் என்று அவர் கூறினார் அமெரிக்க சிறப்பு படையினர் இரவு நேரத்தில் மிகுந்த தீரத்துடன் தாக்குதல் நடத்தி தங்கள் நோக்கத்தை நிறைவேற்றினார்கள் இந்த சம்பவத்தில் பாக்தாதியின் தீவிரவாத நண்பர்கள் பலர் கொல்லப்பட்டனர் என்றும் அமெரிக்க வீரர் எவரும் உயிரிழக்கவில்லை என்றும் அதிபர் கூறினார் இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் பாக்தாதி உயிரிழந்தது முக்கயமான தருணம் என்று கூறியிருக்கிறார் எனினும் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புக்கு எதிரான போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று அவர் கூறினார் பாக்தாதி கொல்லப்பட்டதை துருக்கி அதிபர் திரு ரிஸப் தாயிப் எர்டோகான் வரவேற்றுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் இது திருப்பு முனை என்று அவர் கூறினார் பாக்தாதி கொல்லப்பட்ட தாக்குதலில் பங்கேற்ற அமெரிக்க ரானுவ வீரர்களை அந்நாட்டு உயர் தலைவர்கள் பாராட்டியுள்ளனர் அமெரிக்க முன்னாள் துணை அதிபரும் ஜனநாயக கட்சி அதிபர் வேட்பாளருமான திரு ஜோ பிடன் சிறப்பு படையினர் உளவுப்பிரிவினர் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் அமெரிக்க நாடாளுமன்ற தலைவர் திருமதி நான்சி ஃபெலோசி ஆயுதப்படை சேவைகளுக்கான செனட் குழு தலைவர் திரு ஜிம் யின்ஹோபி ஆகியோரும் ஆபத்து நிறைந்த இந்த நடவடிக்கையில் சிறப்பு படையினரின் செயல்பாட்டை பாராட்டியுள்ளனர் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநில ஆளுநர் திரு காவின் நியூசோம் அம்மாநிலத்தில் அவசர நிலையை நேற்று பிரகடனம் செய்தார் அந்த மாநிலத்தில் கின்காடே என்ற இடத்தில் உயர் வேக காற்று காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தை அடுத்து அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தீயில் வீடுகள் பலவும் ஒயின் தொழிற்சாலைகளும் சேதமடைந்தன புதன்கிழமை ஏற்பட்ட இந்தத் தீ புயல் காரணமாக வேகமாக பரவியது தீயை அணைப்பதில் சுமார் முப்பதாயிரம் தீயணைப்பு படை வீரர்களும் தண்ணீர் பீய்ச்சி அடிக்கும் விமானங்களும் ஹெலிகாப்படர்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன அடுத்த மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னதாக தீயை அணைப்பது கடினம் என்று தீயணைப்பு துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் தீ அபாயத்தை தவிர்ப்பதற்காக கலிபோர்னியாவின் மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனம் மின்சார சப்ளையை நிறுத்தப்போவதாக அறிவித்துள்ளது தீபாவளி பண்டிகையையொட்டி தலைநகர் தில்லியில் பட்டாசுகள் வெடிக்கப்பட்டதையடுத்து அங்கு காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள பட்டாசு வெடிப்பதற்கான இரண்டு மணி நேர கால அவகாசத்தை மீறி மக்கள் பட்டாசு வெடித்ததால் இந்நிலைமை ஏற்பட்டது

பிரெஞ்சு ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ஷிராக் ஷெட்டி இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது

இன்றையப் போட்டியில் ஜுனியர் ஆசிய சேம்பியன் ஷார்வான் பங்கேற்கிறார்